நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார்

அன்பழகன் கோரியுள்ளார் பூடா னில் ருபே அட்டைகள் விரைவில் அமலுக்குக் கொண்டுவரப் படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதனால் இந்தியா விற்கும் பூடா னுக்கும் இடையே மக்கள் நிலையிலான தொடர்புகள் வலுப்பெறும் எனத் தாம் நம்புவதாக அவர் இன்று புதுடில்லி யில் பூடான் பிரதமர் டாக்டர் லோட்டே ஷெரிங் குடன் பிரதிநிதிகள் நிலையில் நடத்திய பேச்சுவார்த்தைக்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார்

பூடா னின் வளர்ச்சிக்கு இந்தியா தொடர்ச்சியான முறைறில் உதவி வருவதாக பூடான் பிரதமர் இந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார் இந்தியா வில் ஜிஎஸ்டி அமலாக்கப் பட்டதால் பாதிக்கப்பட்ட பூடான் வர்த்தகர்களுக்கு உதவ திரு நரேந்திர மோடி உறுதி அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளின் பல்வேறு அம்சங்களையும் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகளையும் விரிவாக விவாதித்தனர்

பின்னர் பூடான் பிரதமர் ராஜ்காட் சென்று மகாத்மா காந்தி சமாதியில் மலர் அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் சந்தித்துப் பேசினார் பூடான் பிரதமர் இன்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசத் துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு ஆகியோரையம் சந்திக்கிறார் மேகதாது அணை உள்ளிட்ட பிரச்சனைகள் காரணமாக இன்று நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அலுவல்கள் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப் பட்டன இன்று காலை அவை கூடிய உடனேயே அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையின் மையப் பகுதியில் கூடி மேகதாது அணைப் பிரச்சனையை எழுப்பினர் தெலுங்குதேசம் உறுப்பினர்களும் அவையின் மையப்பகுதியில் கூடி ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கக் கோரினர் காவிரி உள்ளிட்ட எல்லாப் பிரச்சனைகளையும் அவையில் விவாதிக்க அரசு தயாராகவே இருப்பதாகவும் குளிர்கால கூட்டத்தொடர் முடிவடைய இன்னும் ஒருவார காலமே எஞ்சியிருப்பதால் அலுவல்களை சுமுகமான முறையில் நடத்த உறுப்பினர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் திரு விஜய் கோயல் கேட்டுக்கொண்டார் அவைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு உறுப்பினர்களை அமைதிப்படுத்த முயன்றும் இல்லாத்தால் அலுவல்களை திங்கட்கிழமை வரை ஒத்தி பலன் வைப்பதாக அறிவித்தார் மக்களவையிலும் ரஃபேல் பேரம் உள்ளிட்ட பிரச்சனைகள் காரணமாக இதே போன்ற சூழ்நிலை ஏற்பட்டது காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் கூடி ரஃபேல் பேரம் குறித்து கூட்டு நாடாளுமன்றக் குழுவின் விசாரணைக்கு உத்தரவிடக் கோரினர் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்ற வேண்டுமென சிபிஎம் உறுப்பினர்களும் மேகதாது வில் அணை கட்ட கர்நாடக அரசு முயலுவதைத் தடுக்க வேண்டுமென அஇஅதிமுக உறுப்பினர்களும் வலியுறுத்தினர்

இதனால் இந்நிறுவனங்களின் மதிப்பு உயர்வதுடன் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களின் மூலதனத்தில் பங்கேற்கும் வாய்ப்பும் முதலீட்டாளர்களுக்குக் கிடைக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு ரவிஷங்கர் பிரசாத் இன்று புதுடில்லி யில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

மத்திய அமைச்சரவையின் மேலும் சில முக்கிய முடிவுகள் தேசிய அளவில் ஹோமியோபதி ஆணையம் அமைப்பதற்கான வரைவு மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கப் பட்டுள்ளது

குழந்தைகளை பாலியல் குற்றங்களில் இருந்து பாதுகாப்பதற்கான போய்க்சோ சட்டத்தை கடுமையாக்கும் உத்தேசங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது உலக நாடுகளின் கலாச்சாரத்தை ஒருங்கிணைக்கும் சக்தி யோகா விற்கு உண்டு என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் மும்பை யில் நூற்றாண்டு காணும் யோகா பயிற்சிக் கழகம் சார்பில் இன்று நடைபெற்ற நல்லிணக்க விழாவை தொடக்கிவைத்துப் பேசிய அவர் இந்தியா வின் உள்ளார்ந்த சக்திகுயே யோகாதான் என்றும் யோகா என்ற சொல்லுக்கே ஒருங்கிணைதல் என்றுதான் பொருள் என்றும் கூறினார் நாட்டில் யோகா பயிற்சி நிறுவனங்களை வலுப்படுத்தி யோகா பயிற்றுனர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார் இன்று பல்வேறு நாடுகளில் யோகாவிற்கு நல்ல உலகின் மதிப்பு இருப்பதாகவும் யோகக் கலையைப் பரப்ப மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகளே இதற்குக் காரணம் என்றும் அவர் கூறினார் கல்வித் திட்டத்தில் யோகா வை சேர்த்துள்ள மகாராஷ்டிரா மற்றும் இதா மாநிலங்களை தாம் பாராட்டுவதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் மகாராஷ்ழர ஆளுனர் திரு வித்யாசாகர் ராவ் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னவிஸ் ஆயுஷ் துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கட்சிக் கொடியை ஏற்றிவைத்து தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கினார் பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் மற்றும் இதர நிர்வாகிகளும் இந்நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர் அலங்கரித்து வைக்கப் பட்டிருந்த காங்கிரஸ் தலைவர்கள் திருஉருவப் படங்களுக்கும் மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது முதலமைச்சர் திரு

புதுவையில் உள்ள காங்கிரஸ் அரசுக்கு தொல்லை கொடுக்கவே மத்திய ஆளுனராக டாக்டர் கிரண்பேடியை புதுவைக்கு அனுப்பி வைத்த்தாகவும் இதனால் ஏற்பட்ட தடைகளையும் மீறி தமது அரசு பல சாதனைகளை புரிந்து இருப்பதாகவும் திரு நாராயணசாமி குறிப்பிட்டார் தமிழகத்தைப் போல புதுவையிலும் மக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்குவதற்கான கோப்புக்களை அரசு துணைநிலை ஆளுனருக்கு அனுப்பிவைத்த போது வறுமைக் கோட்டிற்குக் கீழே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் பொங்கல் பரிசு வழங்கலாம் என்று கூறி துணைநிலை ஆளுனர்தான் தடை போட்டு விட்டதாக அவர் தெரிவித்தார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி பிரதமர் ஆனால்தான் இந்நிலை மாறும் என்றும் அவர் குறிப்பிட்டார் காங்கிரஸ் நிறுவன நாளை ஒட்டி இன்று பிரதேச காங்கிரஸ் கட்சியினர் சைக்கிள் பேரணி ஒன்றையும் நடத்தினர் புதுவையில் பிளாஸ்டிக் பொருட்களின் உற்பத்தி மற்றும் பயன்பாட்டை அரசு முற்றிலுமாக தடை செய்ய வேண்டுமென அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரியுள்ளார்

அன்பழகன் வலியுறுத்தினார்

புதுவைக்கு மாநில அந்தஸ்து கோரி புதுடில்லி யில் நடைபெற உள்ள ஆர்ப்பாட்டத்தில் அஇஅதிமுக பங்கேற்காது எனத் தெரிவித்த அவர் புதுவை அரசு இதுகுறித்து கூட்டம் எதையும் நடத்தவில்லை என்றார் புதுவையில் உள்ள காங்கிரஸ் அரசு மக்களக்குக் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டுமென வலியுறுத்தி சமூக ஒற்றுமைக்கான இந்திய மையத்தினர் இன்று சுதேசிப் பஞ்காலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவை அரசு துணைநிலை ஆளுனரைக் காரணம் காட்டி மக்களை ஏமாற்றக் கூடாது என்றும் மாநிலத்தின் வளர்ச்சிக்குத் தடையாக உள்ள துணைநிலை ஆளுனர் புதுவையில் இருந்து வெளியேற வேண்டும் என்றும் இவர்கள் வலியுறுத்தினர் புதுவையில் உள்ளாட்சித் தேர்தலை உடனடியாக நடத்தவேண்டும் என்றும் இப்போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது புதுவையில் மக்கள்நலத் திட்டங்களை துணைநிலை ஆளுனர் முடக்குவதாகக் கூறுவோர் எந்தத் திட்டம் என்பதை தெளிவாக்க் குறிப்பிட்டால் விளக்கம் கூற ஏதுவாகும் என்று ராஜ்நிவாஸ் தெரிவித்துள்ளது

முத்தலாக் மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப் பட்டதைக் கண்டித்து புதுவையில் திமுக இளைஞர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அதன் அமைப்பாளர் திரு முகம்மது யூனுஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து புதுவை தெற்கு மாநில திமுக அமைப்பாளர் திரு

நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் புதுவையில் பிளாஸ்டிக் பொருட்களின் உற்பத்தி மற்றும் பயன்பாட்டைத் தடைசெய்ய வேண்டுமென அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரியுள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது